இனி விரிவான செய்திகள் கர்நாடகா முதலமைச்சா் திரு எடியூரப்பா சுட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோருவதற்கு முன்னதாக தமது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் சுட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிருபிப்பதற்கு முன்பாக அவர் இதனை தெரிவித்தார் பேரவையில் சுருக்கமாக உரை நிகழ்த்திய அவர் தாம் நம்பிக்கை வாக்கு கோரப்போவது இல்லையென்றம் மக்களை சென்று சந்திக்கப்போவதாகவும் கூறினார் இதனைத்தொடர்ந்து அவர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று தமது பதவி விலகல் கடிதத்தை அளித்தார் முன்னதாக தற்காலிக பேரவைத் தலைவராக திரு போப்பையா நியமிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்ப வேண்டுமென்று உத்தரவிட்டிருந்தது அதளையடுத்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தற்காலிக பேரவைத்தலைவர் திரு போப்பையா பதவியேற்பு உறுதிமொழி செய்துவைத்தார் கர்நாடக மாநிலத்தில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்கூந்தி கூறியுள்ளார் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை முன்கூட்டியே நடத்த உத்தரவிட்ட உச்சநீதிமன்றத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் நன்றி தெரிவித்துக்கொண்டுள்ளார் கர்நாடகத்தில் ஆட்சி அமைக்க தாங்கள் அவசரப்பட போவதில்லை என்றும் ஆளுநரின் அழைப்புக்காக காத்திருப்பதாகவும் மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு குமாரசாமி கூறியுள்ளார் ஜனநாயகம் வெற்றி பெற்றுள்ளதாக மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித்தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் நடவடிக்கையால் கர்நாடகத்தில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டுள்ளதாக திமுக செயல் தலைவர் திரு முகஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காவிரி பிரச்சினையில் அஇஅதிமுக அரசுதான் சட்டப்போராட்டத்தின் மூலம் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டியிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் இன்று கொடைக்கானலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழக அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகத்தான் எதிர்கட்சிகள் அஇஅதிமுக அரசு மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் முன்னதாக ப்ரைன் பூங்காவில் கோடை விழா மற்றும் மலர் காட்சியை முதலமைச்சர் திறந்துவைத்து பேசினார் சிறுமலை பகுதியை ஆய்வு செய்து சுற்றுவாத்தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் உள்நாடு மட்டுமன்றி வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலாப்பயணிகள் அதிக அளவில் கொடைக்கானல் வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அரசு அலுவலர்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் கொடைக்கானலில் கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்

வேலூர் மாவட்டம் ஏலகிரியில் கோடை விழாவை இன்று தொடங்கிவைத்து அவர் பேசினார் கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சுகாதார சேவைகள் மாநிலத்தில் சிறந்து விளங்குவதால் சுற்றுலாப்பயணிகள் அதிக எண்ணிக்கையில் வருகை புரிவதாகவும் திரு வெல்லமண்டி நடராஜன் தெரிவித்தார் மத்திய அரசின் மின் திட்டங்கள் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு பிதங்கமணி தெரிவித்துள்ளார்

கோவை மலுமிச்சம்பட்டியில் அமைந்துள்ள தனியார் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிலையத்தில் ஆகாஷ் ஏவுகணைக்கான ஒருங்கிணைந்த உந்து சக்தி என்ஜின் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்

உதக மண்டலத்தில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் தொடர் நிகழ்ச்சியாக புத்தகத் திருவிழாவை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசன்ட் திவ்யா தொடங்கிவைத்தார்

காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்திபெற்ற குமரக்கோட்டம் அருள்மிகு பூநீ கப்ரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக பெருவிழா இன்று காலை வெகு விமரிசையாக தொடங்கியது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியசுவாமி திருக்கோவிலில் ஐந்து மாதங்களுக்குப் பிறகு நாளை முதல் தங்கத் தேரோட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய சாம்பியன் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா கொரியா இடையேயான ஆட்டம் ட்டிராவில் முடிவடைந்தது

இரவு எட்டு மணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தா ஐதராபாத் அணியைஎதிர்கொள்கிறது